மாநில அமைச்சரவைஒப்புதல் அளித்துள்ளது தொழிற்சாலைகள் கடைகள் நிறுவனங்கள் கட்டுப்பாடுகளுடன் செயல்படவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

கோருமாறு தெற்கு ரயில்வேகேட்டுக் கொண்டுள்ளது

எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்ற மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது

பிளம்பர் எலக்ட்ரீஷியன் ஏ சி மெக்கானிக் மர தச்சள் வீட்டு வேலை பணியாளர்கள் ஆகியோர் சென்னை மாநகராட்சி ஆணையா அல்லது சும்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று பணிபுரிய அமைதிக்கப்படுவர்

ஏற்கனவே அரசால் தளாவுகள் அனுமதிக்கப்பட்ட வேளாண்மை மற்றும் வேளாண் சாாந்த தொழில்கள் மருத்துவப் பணிகள் வங்கிகள் அம்மா உணவகங்கள் ஆதரவற்றோர் இல்லங்கள் எவ்வித தங்குத் தடையின்றி முழுமையாக செயல்படலாம் என்றும் மாநில அரசு அறிவித்துள்ளது பள்ளி கல்லூரிகள் பயிற்சி நிறுவனங்கள் வழிபாட்டுத் தலங்கள் மதம் சார்ந்த கூட்டங்கள் திரையரங்குகள் கேளிக்கை கூடங்கள் உடற்பயிற்சி நிலையங்கள் பூங்காக்கள் அருங்காட்சியகங்கள் கலாச்சார நிகழ்வுகள் விளையாட்டு மற்றும் பொழுதபோக்கு ஆகியவற்றிற்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள தடைகள் தொடரும்

திருமண நிகழ்ச்சிகளுக்கு தற்போதுள்ள தடைகள் தொடரும் என்றும் தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் சென்ளை மாநகர ஆணையர் தொழிற்சாலைகளுக்கு தக்க அனுமதி வழங்கி ஆறாம் தேதி முதல் அவை செயல்பட அனுமதிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் நோய் தொற்று குறையும்போது மேலும் பல சலுகைகள் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது

எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

இருப்பினும் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வெளிமாநில தொழிவாளாகள் சுற்றுலாப் பயணிகள் மாணவாகள் உள்ளிட்டோரை சிறப்பு ரயில்கள் மூலம் சொந்த ஊர் அள்ழத்து செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெற்கு ரயில்வே செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு ரயில்களில் பயணம் செய்வதற்கு தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்த மாநில அரசுகளிடமிருந்து அனுமதி பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அத்தியாவசியப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு தற்போது இயக்கப்பட்டுவரும் சரக்கு ரயில்கள் தொடர்ந்து செயல்படும் என்றும் தெற்கு ரயில்வேயின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில் நிலையங்களில் சாதாரண பயணச்சீட்டுகளோ முன்பதிவோ ஊரடங்கு காலத்தில் இல்லை என்றும் அலுவலகங்கள் மூடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் முன்பதிவு பயணக்கீட்டு ரத்து செய்வது போன்றவற்றிற்கு தற்போது வரவேண்டாம் என்றும் தெற்கு ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது

இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை செயலர் திரு

ராம்நாத் கோவிந்த் பாராட்டு தெரிவித்துள்ளார்

முப்படைகளின் இந்த முடிவினை உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா வரவேற்றுள்ளாா்

தவி வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு விழுப்புரம் மாவட்டத்தில் அனைத்து கிராமங்களிலும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்தின் மூலம் அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து மாவு நேரடியாக வழங்கப்பட்டு வருகிறது கா்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பேணவும் நோய் எதிா்ப்பு சக்தியை அதிகிக்கவும் மத்திய அரசின் ஊட்டச்சத்து மாவு வழங்கும் திட்டம் உதவிகரமாக இருப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர்

மெகராஜ் தெரிவித்துள்ளார் ஊரடங்கு காலத்தில் மத்திய மாநில அரசுகள் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மதித்து அவசர அவசிய தேவையில்லாமல் மக்கள் வீட்டைவிட்டு வெளியே வருவதை உறுதியாக தவிர்க்க வேண்டுமென்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நிவாரண உதவி வழங்க வேண்டும் நோய் தடுப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவத்துறை காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறையினருக்கும் சிறப்பு ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கோயம்பேடு மார்க்கெட்டில் கடைகளை நடத்தி வரும் வணின்கள் மற்றும் தொழிலாளர்களின் அச்சத்தைப் போக்கும் வகையில் அவர்களுக்கு உடனடியாக நோய் தொற்று தொடர்பாக பரிசோதனை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார்

சேலம் மாவட்டத்தில் நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளில் அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று மாவட்ட ஆட்சியர் திரு ராமன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் துத்துக்குடி மாவட்டத்தில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளே வருவதை தடுப்பதற்காக மாவட்ட எல்லைகளான எட்டயபுரம் வேமபார் கோவில்பட்டு பகுதிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியா் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்